மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அருங்காட்சியத்தையும் அவர் இன்று தொடங்கி வைத்தார்

பேரணி என்று பிஜேபி தெரிவித்துள்ளது

அரசு முடிவு ச செய்துள்ளதாக பாதுகாப்பு ச துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

முடக்க அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது

இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தார் இனி விரிவான செய்திகள் மக்கள் நலனை மட்டுமே முக்கிய நோக்கமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எதிர்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி தமக்கு எதிரான கூட்டணி அல்ல என்றும் மக்களுக்கு எதிரான கூட்டணி என்று பிரதமர் கூறினார் பின்னர் அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து மும்பை சென்ற அவர் இந்திய திரைப்படங்களுக்கான தேசிய அருங்காட்சியகத்தின் புதிய கட்டிடத்தையும் திறந்து வைத்தார்

முன்னதாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் எல் என் டி நிறுவனத்தின் சாா்பில் குஜராத் மாநிலம் ஹசேராவில் அமைக்கப்பட்டுள்ள போர்க் கவசங்கள் உற்பத்தி வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தாா் பின்பு நௌசாரியில் நிராலி புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகளை பிரதமா் இன்று தொடங்கி வைத்தார்

இம்மாநாட்டில் ஜார்கண்ட் மாநில அரக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அம்மாநில காதி வாரிய தலைவர் திரு சஞ்சுய் சேத் மாநில அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார் பின்னர் ஜார்கண்ட் மாநிலத்திற்கு முதலீடுகள் செய்ய வருமாறு அவர் முதலீட்டாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இ இந்நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில தொழில்துறை செயலர் திரு ரவிகுமார் மாநிலத்தில் தொழில் தொடங்குவதற்கு சாதகமான சூழல் உள்ளதாகவும் முதலீட்டாளர்கள் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருததுக்களைத் தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமின் கைபேசி செயலி மற்றும் இணையதளத்திலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தில் காவல்பனட பிரிவுக்கு முதன் முறையாக மகளிரை பணி அமர்தத மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

ஆயுதப் படை பிரிவின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க செய்ய ஏதுவாக இந்த மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் கூறினார் பாலியல் வன்முறை தொடர்பான வழக்கு விசாரணைகளில் ரானுவத்திற்கு இப்படை பிரிவினர் உதவிடுவர் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது ராணுவத்தில் மருத்துவம் சுட்டம் கல்வி பொறியியல் உள்ளிட்ட சில துறைகளில் மட்டுமே மகளிர் பணிபுரிய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்காள உதிரி பாகங்களை கொண்டு செல்வதற்காள வழிதடத்தை அத்துறைக்கான அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை தொடங்கி வைக்கிறார்

சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தீவரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் காந்திநகரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தீவிரவாதத்தால் இந்தியாவை போலவே ஆப்பிரிக்க நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தீவிரவாம் மற்றும் வன்முறை கலாச்சாரத்தை எதிர்த்து போரிடவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதையும் நோக்கமாக கொண்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு படை ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் அமைதி மற்றும் பாதுகாப்பு பணிகளில் இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் முக்கிய இடம் வகிப்பதாக குறிப்பிட்டார்

கொல்கத்தாவில் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவரும் மேற்க வங்க மாநில முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்று வரும் எதிர்கட்சிகளின் பேரணி சுயநவம் மற்றும் முரண்பாடுகளின் கூட்டணி என்று பிஜேபி தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜுவ் பிரதாப் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிரான எதிர்கட்சிகளின் இதுபோன்ற பேரணிகளை கண்டு பிஜேபி ருடி ஒருபோதும் அஞ்சாது என்றும் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த இந்தியா என்ற பெயரில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த பேரணி பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர்

இந்து கிறிஸ்துவர் மற்றும் சியா சஃபி போன்ற இஸ்லாமிய மதங்களின் நம்பிக்கைகளை இழிவுப்படுத்தி பேசியதாக ஜாஹிர் நாயக் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு மும்பை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இஸ்லாமிக் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஹார்மோனி ஊடகம் ஆகியவற்றை பயன்படுத்தி பிறமதம் சார்ந்த அவரது பேச்சுகள் வெளியிடப்பட்டதாகவும் அகற்காக அவர் சட்டவிரோதமாக நிதியுதவியை பெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஒரு வட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அசாம் மாநிலத்தில் உள்ள குவாஹாத்தி கமாகியா லும்டிங் தின்ஸ்சுக்கியா மற்றும் திப்ருகார் ரயில் நிலையங்கள் நவீன முறையில் மேம்படுத்தப்பட உள்ளது மேலும் கத்திஹார் புர்ணியா கிஷான்கன்ஞ் பர்சாய் திம்மாபூர் மற்றும் அகர்தலா ரயில் நிலையங்களும் இதில் அடங்கும் தில்லி மும்பை இடையே வாரம் இருமுறை இயக்கப்பட உள்ள ராஜதாளி விரைவு ரயில் சேவையை அத்துறைக்கான அமைச்சர் திரு பியுஸ்கோயல் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாட்டின் மத்தியப்பகுதி வழியாக செல்லும் முதல் ராஜதானி விரைவு ரயில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரயில் கல்யான் நாசிக் ஜல்கோன் கந்த்வா போபால் ஜான்சி மற்றும் ஆக்ரா கண்டோமெண்ட் ரயில் நிலையங்களில் நிள்று செல்லும்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்களம் விடுத்த ஆலோசனையின்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சன்சத் ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு ஆற்றிவரும் சேவைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலேயே இந்த விருது வழங்கப்படுவதாக ஆளுநர் கூறினார்

கஷ்மீரில் நிலவி வரும் பனிப்பொழிவு காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சமவெளி மற்றும் மலைப் பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகம் காணப்படுவதாக வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் ஸ்ரீநகர் விமான நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் விமானங்கள் தாமதமாகவும் சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பளிப்பொழிவு நாளை மறுநாள் வரை நீடிக்கும் என வாளிலை ஆய்வு எம்பம் தெரிவித்துள்ளது

புவனேஸ்வரில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் அவர் இதனை தெரிவித்தார்

மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தாா்

தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது